பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

அதிகரிக்கும் வகையில் ஒருங்கிணைந்த செயல்திட்டத்தை அரசு உருவாக்கி வருவதாக மத்திய அமைச்சள் திரு சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார்

இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இனி விரிவான செய்திகள் ராஜஸ்தான் தெவங்கானா மாநிலங்களின் சட்டப் பேரவைத் தேர்தலை ஒட்டி முக்கிய அரசியல் கட்சித் தலைவா்களின் பிரச்சாரம் தீவிரவமடைந்துள்ளது ராஜஸ்தானில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரத்தில் பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர் பைகானிரில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் வளர்ச்சியை ஏற்படுத்துவதே பிஜேபியின் முக்கிய நோக்கம் என்று கூறினார் அனுமன்கா் மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவா் முன்னாள் முதலமைச்சா் திரு

இதேபோல தெலுங்கானாவில் முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் தெருக்கூட்டங்கள் பேரணிகள் பொதுக்கூட்டங்கள் வாயிலாக வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சித் தலைவர்கள் ஈடுபட்டுள்னர் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை ஐதராபாத் பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்யவிருக்கும் நிலையில் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா மற்றும் முன்னணித் தலைவா்கள் நிதின் கட்கரி யோகி உள்ளிட்டோரும் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு ப் ஆதித்யநாத் வருகின்றனர் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கட்சித் தலைவா் திரு சந்திரசேகா் ராவ் ஹைதராபாத்தில் நாளை பிரச்சாரம் செய்கிறார் அப்போது கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல காங்கிரஸ் முன்னணித் தலைவர்கள் திரு ஜெய்ராம் ரமேஷ் திரு வீரப்ப மொய்லி திரு குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட பலர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தலைமைத் தேர்தல் ஆணையராக திரு சுனில் அரோரா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இதுவரை இப்பதவி வகித்து வந்த திரு ஓ பி ராவத்தின் பதவிக் காலம் நேற்றுடன் முடிவடைந்ததையொட்டி அவர் இப்பொறுப்பை ஏற்றுக் கொண்டார்

தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கு அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று திரு சுனில் அரோரா கேட்டுக் கொண்டார்

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

சுற்றுச்சூழலை பாதிக்காத சூரிய சக்தி உற்பத்தியில் அனைத்து நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்

நரேந்திர மோடி பல்வேறு கூட்டங்களில் கலந்துகொண்ட பின் புதுதில்லி திரும்பினார்

உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாகவும் பழமையான வரலாறு பன்முகத் தன்மை சிறந்த விருந்தோம்பலைக் கொண்டுள்ள நாடாகவும் திகழும் இந்தியாவிற்கு வருமாறு சர்வதேச தலைவர்களுக்கு பிரதமர் திரு மோடி அழைப்பு விடுத்துள்ளார் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் தேதியிலிருந்து புதிய வரிகளை விதிப்பதில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப்பும் சீன அதிபர் திரு ஜீ ஜின்பிங்கும் ஒப்புக்கொண்டுள்ளனர் தற்போது நடந்து வரும் வர்த்தக போருக்கு தீர்வு காண பேச்சுவார்த்தையை தொடர்வது என்றும் அவர்கள் உறுதி பூண்டுள்ளனர் பியூனஸ் அய்ரஸில் இவ்விரு தலைவா்களும் நடத்திய ்பேச்சவாா்த்தை வெற்றிகரமாக அமைந்துள்ளது

நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்காக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தனியார் துறையினரும் பங்களிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் இன்று சென்னையில் மருத்துவமனை திறப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார் மருத்துவத் துறை சார்ந்த தனியார் நிறுவனங்கள் தங்களது சேவைகளை ஊரகப் பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாட்டினர் இந்தியாவுக்கு வருவதை அதிகரிக்கும் வகையில் ஒருங்கிணைந்த செயல்திட்டத்தை அரசு உருவாக்கி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் மும்பையில் நடைபெற்ற மருத்துவம் தொடர்பான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் வெளிநாட்டிலிருந்து வரும் நோயாளிகளுக்குத் தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறினார் வெளிநாட்டு நோயாளிகளுக்கு குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆஃப்கனிஸ்தான் பஹ்ரைன் பங்களாதேஷ் சீனா இந்தோனேஷியா ஈரான் கென்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்துகொண்டனர் இந்தியா அமெரிக்கா இடையேயான விமானப்படை கூட்டுப் பயிற்சி நாளை தொடங்குகிறது

விமானப்படைகளின் இயக்கத்திற்கு இரு நாடுகளிடையே ஒத்துழைப்பு அளிக்க இந்தக் கூட்டுப் பயிற்சி உதவும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

புதுதில்லியில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிறில் ரமஃபோஸா சிறப்பு விருந்தினராக பங்கேற்கவுள்ளார் இதுகுறித்து பிரதமர் திரு

ரமஃபோஸாவின் வருகை பொருத்தமானதாக அமையும் என்றும் இதன்மூலம் இருநாட்டு மக்களுக்கு இடையே தொடர்பு வலுப்பெறும் என்றும் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார்

அந்த்கோய் மற்றும் கர்கான் மாவட்டத்தில் உள்ள பாதுகாப்பு சோதனைச்சாவடிகள் மீது தாலிபன் தீவிரவாதிகள் நேற்றிரவு தாக்குதல் நடத்தினர் இதற்கு பாதுகாப்புப் படையினர் பதிலடி கொடுத்ததில் இருதரப்பினர் இடையே தாக்குதல் நீடித்தது

பலர் படுகாயமடைந்தனர்

புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா பெல்ஜியம் இடையேனா ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது முன்னதாக கனடா தென்னாப்பிரிக்கா இடையே நடைபெற்ற மற்றொரு போட்டி டிராவில் முடிவடைந்தது